திருநரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார்

வரிஏய்ப்பு செய்வோருக்குஎதிராக இந்தியாகடும் நடவடிக்கைஎடுத்துவருவதாகமத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் கூறியுள்ளார்

பிரதமரின் விவசாயிகளுக்கானநிதிடதவிதிட்டத்தைஅனைத்துவிவசாயிகளுக்கும் நீட்டித்துமத்தியஅரசுஉத்தரவிட்டுள்ளது

உலகக்கோப்பைகிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவைஎதிர்கொள்கிறது

பிரெஞ்ச் ஒபன் டென்னிஸ் மகளிர் சாம்பியன் பட்டத்தை ஆஸ்திரேலியாவின் ஆஷ்லேபர்திவென்றுள்ளார்

நாடுகளேஊக்குவிக்கும் தீவிரவாதம் உலகின் மிகப்பெரியஅச்சுறுத்தலாகஉள்ளதுஎன்றுஅப்போதுஅவர் குறிப்பிட்டார் போல எனவே பருவநிலைமாற்றத்திற்காகமேற்கொண்டதைப் பயங்கரவாதத்தைஒடுக்கவும் சர்வதேசமாநாடுஒன்றைநடத்திவிரிவான செயல் ஒன்றுவகுக்கப்படவேண்டுமென்றும் திட்டம் அவர் தெரிவித்தார் இந்தியா மாலத்தீவு இடையிலானநட்புறவு வரலாற்றுகாலத்தைவிடமிகவும் பழமையானதுஎன்றுகூறியதிருநரேந்திரமோடி அங்குள்ளபவளத்தால் ஆனபிரசித்திபெற்றமசூதியைபாதுகாக்க மாலத்தீவு அரசுமேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு இந்தியாஉதவும் என்றும் தெரிவித்தார்

அப்போது இருநாடுகள் இடையே ராணுவம் மற்றும் கடலோரபாதுகாப்பு உள்ளிட்டதுறைகளில் பல்வேறுஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின

ஜனநாயகத் திருவிழாவானபொதுத் தேர்தலில் பங்கேற்றஅனைத்துமக்களுக்கும் தமதுநன்றியைத் தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் கேரளாவில் பிஜேபிவெற்றிபெறாவிட்டாலும் இம்மாநிலம் தமதுமனதுக்குநெருக்கமான இடமாகத் திகழ்வதாகவும் அவர் கூறினார்

தமதுவெளிநாட்டுப் பயணத்தின் இரன்டாம் கட்டமாகபிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுகாலை இலங்கைதலைநகர் கொழும்பு செல்வதாகஎமதுசெய்தியாளர் ஜெயசிங் தெரிவித்துள்ளார்

பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாட்டுதலைவர் என்றவகையில் திருசிறிகேளாபாதமரின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றிருந்தார்

இந்திலையில் பிரதமரின் கொழும்பு பயணம் இரதாப்பு உறவுகளுக்குமேலம் வலுசேர்க்கும் என்றுகருதப்படுகிறது கொழும்பு செல்லும் சிறப்பு விமானத்திலிருந்துளம் றைசிங் சர்வதேசஅளவில் வரிஏய்ப்பு செய்வோருக்குஎதிராக இந்தியஅரசுகடும் நடவடிக்கைகளைஎடுத்துவருவதாகமத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் கூறியுள்ளார்

குறிப்பிட்டநிலம் வைத்துள்ளவிவசாயிகளுக்குஆண்டுக்குஆறாயிரம் ரூபாய் நிதிஉதவிவழங்கும் திட்டம் மத்தியஅரசின் இடைக்காலபட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் மக்களவைத் தேர்தலுக்குப்பின் இரண்டாவதுமுறையாகபிரதமர் திருநரேந்திரமோடிபதவியேற்றபிறகு நடைபெற்றமுதலாவதுஅமைச்சரவைக் கூட்டத்தில் இந்தத் திட்டத்தைநிலஉச்சவரம்பின்றிஅனைத்துவிவசாயிகளுக்கும் வழங்க முடிவு செய்யப்பட்டது தற்போது இதனைசெயல்படுத்தும் விதமாக நிதிஉதவிபெறதகுதியானவிவசாயிகளைஅடையாளம் காணுமாறுஅனைத்துமாநிலஅரசுகளுக்கும் மத்தியவேளாண் அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது

வங்கிகள் மற்றும் வங்கிசாராஅமைப்புகளில் நிர்வாகசீர்திருத்தம் மேற்கொள்ளமுக்கியகவனம் செலுத்தப்படும் எனரிசர்வ் வங்கிஆளுநர் திருசக்திகாந்ததாஸ் தெரிவித்துள்ளார் புனேயில் பட்டமளிப்பு நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் இந்தசீர்திருத்தங்கள் வெளிப்படைத் தன்மையையும் பொறுப்புணர்வையும் மேம்படுத்தும் என்றார் வலுவானகட்டுப்பாட்டுநடைமுறைகள் இல்லாததே பெரும்பாவான வங்கிமுறைகேடுகளுக்குக் காரணம் என்றுதெரியவந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

வாராக் கடனுக்கான புதியவிதிமுறைகள் நாட்டின் நிதிச் சூழலை மேம்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கைதெரிவித்தார்

இந்தவிழாவைசிறப்பானமுறையில் நடத்தமாநிலஅரசுஏற்பாடுசெய்துள்ளதாகவும் பிரதமருடன் யோகாபயிற்சிமேற்கொள்ளவிரும்புவோர் ஆன்லைளில் பதிவு செய்துகொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார்

கேட்ராட் எனப்படும் கண்புரைபெரும் பாதிப்பைஏற்படுத்திவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இருவரிச்செய்திகள் மெக்ஸிகோவுக்குஎதிராககூடுதல் வரிவிதிக்கும் திட்டத்தைநிறுத்திவைத்துள்ளதாகஅமெரிக்கஅதிபர் திருடொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் அரசுப் படைகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையேநடைபெற்றதுப்பாக்கிச் சண்டையில் அரசுஆதரவுப் படையைச் சேர்ந்தநான்குபேர் உயிரிழந்தனர்

பாகிஸ்தானின் வடக்குவஜிரிஸ்தான் பகுதியில் உள்ளடேகான் என்னுமிடத்தில் ரானுவவீரர்களைகுறிவைத்துடத்தப்பட்டதாக்குதலில் ரானுவ் வீரர்கள் இருவர் உயிரிழந்தனர்

லண்டனில் இன்றுநடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியாவைஎதிர்கொள்கிறது